பிரதமர் திரு

எடப்பாடி கே

நம்நாட்டில் முதலீட்டிற்கு வாய்ப்புள்ள பிரகாசமான துறைகள் குறித்து பிரதமர் இதில் விரிவாக எடுத்துரைக்கிறார் கனடாவில் உள்ள தொழில் அமைப்புகள் இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டில் வங்கி காப்பீடு முதலீட்டு நிதியங்கள் விமான போக்குவரத்து மின்னணு உற்பத்தி பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர்

வரவிருக்கும் பண்டிகை மற்றும் குளிர் காலங்களில் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும் வகையிலும் உரிய நடைமுறைகளை பின்பற்றும் வகையிலும் இந்நடவடிக்கை இதையொட்டி பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கோவிட்டிற்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் பொது இடங்களில் முக கவசம் அணிவது தனி நபர் இடைவெளி கைகளை சுத்தமாக பராமரிப்பது போன்றவற்றின் அவசியத்தை அவர் அறிவுறுத்தினார்

கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ழன் கள பணியாளர்களுடன் இணைந்து மக்களும் வலிமையுடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் நோய் தொற்றுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த நமது செயல்பாட்டால் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார் தொடர்ந்து அதே உத்வேகத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட்டிற்கு எதிராக நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் மத்திய அரசுடன் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இணைந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றன

எடப்பாடி கே

கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பாவிற்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அம்மாநிலத்தில் தமிழ் பயிற்றுவிக்கும் பள்ளிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கும் புதிய தனியார் பள்ளிகளை திறக்க அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் பிற மொழி பயிற்றுவிக்கும் பள்ளிகளாக மாற்றப்பட்ட தமிழ் பள்ளிகளை மீண்டும் ஏற்படுத்தவும் கோரியுள்ளார்

செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பாடத்திட்டம் நாட்டிற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை திரு

திருவள்ளூரில் மெட்ரிக் பள்ளி அங்கீகாரம் தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் கே

இந்த ஆய்வின் போது பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் சென்னையில் கோவிட் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்காத நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் தேவையற்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார்

முன்னதாக காணாமல் போன இவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று தமிழக அரசிடம் மீனவர்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் இவர்களை தேடும் பணிகள் முடுக்கி விடப்பட்டன

அங்கு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவரும் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் தற்போது காணாமல் போன ஒரு மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இதர கட்சிகளுக்கான நெறிமுறைகளை செயல்படுத்த அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு

ராஜ்நாத்சிங் திரு

இத்தினத்தையொட்டி காஸியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை அணிவகுப்பு நடைபெற்றது

பேல் தேஜஸ் உள்ளிட்ட அதிநவீன விமானங்கள் வண்ணமயமாக இதில் பங்கேற்றன அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர்சீ

ரமேஷ் பொக்ரியால் ஒடிசா

மேலும் சுய சார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் ஆந்திர மாநிலம் சித்தூரில் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் துவங்கப்படும் தொழில்நுட்ப வர்த்தக மையத்தையும் அமைச்சர் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார்

இதன்படி இந்தியாவின் உயர்தர பருத்தி துணிகள் இனி உலக சந்தையில் கஸ்தூரி காட்டன் என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்திய பொருளாதாரத்தில் பருத்தி துணிகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார்

இதனையடுத்து சென்னை ஐ

ரயில்வே பொறியாளர் குழு சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் பேரில் சோதனையோட்டம் பயணிகள் இன்றி பாம்பன் தூக்கு பாலத்தில் இன்று நடைபெறுகிறது

நாமக்கல் மாவட்டத்திலும் இந்த இயக்கத்திற்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்து முக கவசங்களை அணிந்தும் சுகாதாரம் பேணியும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்

எல்

ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டங்களில் ஸ்பெயினின் ர பேல் நடால் அர்ஜெண்டினாவின் ஸ்குவாட்ஸ்மேனையும் செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் கிரீஸின் ஸ்டெ

பனோஸையும் நாளை எதிர்கொள்கின்றனர்